அனைவரும் எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம்

மோடி ஆய்வு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பஞ்சாப் கர்நாடகா பீகார் மற்றும் உத்தராகண்ட் முதலமைச்சர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இம்மாநிலங்களின் கொரோனா நிலவரங்கள் குறித்து பேசினார் தமிழ்நாடு தெலங்கானா ஒடிசா மத்தியபிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்களை பிரதமர் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசி இருப்பதும் குறிப்பிடதக்கது மோடி இரங்கல் நேதாஜி சுபாஷ் சந்திரபோசின் இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்து பல நாடுகளில் பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக போரிட்ட முதுபெரும் விடுதலைப் போராட்ட வீரர் லால்ட்டி ராம் மறைவிற்கு குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் லால்ட்டி ராம் மறைவில் நாட்டின் விடுதலைக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மகத்தான ஒரு வாழ்க்கை முடிவிற்கு வந்திருப்பதாகவும் லால்ட்டி ராமின் சகாப்தம் மக்களின் நினைவுகளில் எப்போதும் நிலைத்திருக்கும் என்றும் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறி உள்ளார் இந்தியாவின் விடுதலைப் போராட்டத்தில் லால்ட்டி ராம் போன்ற துணிச்சலான வீரர்களின் பங்களிப்பு ஒருநாளும் மறக்கப்பட மாட்டாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் கூறி உள்ளார் அரியானா மாநிலம் ஜஜ்ஜாரில் வசித்து வந்த லால்டிராம் தமது நூறாவது வயதில் இன்று காலமானார்

மோடி வாழ்த்து குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் கோபால கிருஷ்ண கோகலே மற்றும் மகாராணா பிரதாப் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடிஇம்மாபெரும் தலைவர்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்தி உள்ளார் தாகூர் விரும்பிய இந்தியாவை உருவாக்கும் ஆற்றலையும் ஊக்கத்தையும் அன்னாரின் போற்றத்தக்க கொள்கைகள் நமக்கு வழங்கட்டும் என்று டுவிட்டரில் பிரதமர் கூறி உள்ளார் நாட்டிற்கு சேவை புரிவதற்கே தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட கோபால கிருஷ்ண கோகலேயின் வாழ்க்கை நாட்டு மக்கள் அனைவருக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் ஈடு இணையற்ற மாவீரர் மகாராணா பிரதாப்பின் தியாகமும் அர்ப்பணிப்பும் நிரந்தரமாக நினைவில் கொள்ளப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

இந்த உதவிகள் திறம்பட்ட முறையில் உடனுக்குடன் மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுவதை மத்திய அரசு உறுதிப்படுத்தி வருகிறது

ஜுன் மாதம் விடுவிக்கப்பட வேண்டிய நடப்பு நிதியாண்டிற்கான இந்த முதல் தவணை மானியம் நிதிக் கமிஷன் விதிமுறைகளை தளர்த்தி இப்போதே வழங்கப்பட்டுள்ளது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் இந்த நிதியை வழக்கமான பணிகளுடன் கொரோனா தடுப்பு மற்றும் நிர்வாக பணிகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அசாம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைப் போல அண்மையில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற அசாமில் மூத்த பிஜேபி தலைவர் திரு ஹிமந்தா பிஸ்வ சர்மா புதிய முதலமைச்சராகிறார் குவஹாத்தியில் இன்று நடைபெற்ற பிஜேபி எம்எல்ஏ க்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்றக் குழுத் தலைவராக திரு சர்மாதேர்ந்தெடுக்கப்பட்டார் மத்திய பார்வையாளர்களாக திரு நரேந்திர சிங் தோமர் திரு அருண் சிங் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அசாம் முதலமைச்சர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சர்மா வடகிழக்கு ஜனநாயக கூட்டணியின் அமைப்பாளர் என்ற முறையில் பல்வேறு வடகிழக்கு மாநிலங்களில் பிஜேபி தலைமையிலான அரசு அமைவதில் முக்கிய பங்காற்றியவர் என்பதும் குறிப்பிடதக்கது

மாநிலத்தில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் பேசுகையில் மருத்துவ தேவைகளுக்கான ஆக்சிஜனை வீணாக்க கூடாது என வலியுறுத்தினார் சென்னை உள்ளிட்ட இடங்களில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனையை வலுப்படுத்தி கள்ளச் சந்தை பேர்வழிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் என்றும் நிலவரங்களை திறம்பட்ட முறையில் கையாளுவதில் சுகாதாரம் வருவாய் காவல் நகரப்புற வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சித் துறை அமைச்சர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களின் விநியோகத்தையும் மருத்துவமனைகளின் படுக்கை நிலவரங்களையும் கண்காணித்து ஒருங்கிணைக்க டாக்டர் டாரேஸ் அகமது தலைமையில் உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது

இதற்கிடையே மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று சென்னையில் சித்தா மற்றும் இந்திய மருத்துவ மையத்தை திறந்து வைத்தார்

அன்னையர் தமிழிசை அன்னையர் தினமான இன்று புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அன்னையர் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பல ஆண்டுகளுக்கு முன்னர் மகப்பேறு அறுவை சிகிச்சைக்காக தாம் தனியாகவே தமது தாயாரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல நேர்ந்ததை வாழ்த்துச் செய்தியில் அவர் நினைவு கூர்ந்து தம்மையும் அன்றைய அறுவை சிகிச்சையில் பிறந்த தங்கையையும் ஒரு சேர மருத்துவர்களாக்கியதே தாயாரின் சாதனை என்று கூறி உள்ளார்